இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் சமூக நோய்த் தொற்றாக மாறவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது

புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் ஆய்வு செய்தார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நோய் பரவாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் குறித்து பிரதமர் திரு

அறிவுறுத்தல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவுதல் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருத்தல் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்த்தல் ஆகியன இதில்அடங்கும் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் சமுக நோய்த் தொற்றாக மாறிவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் கூறியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ரத்த பரிசோதனைகளில் சமுக நோய்த்தொற்றாக கொரோனா வைரஸ் மாறிவிட்டதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் பல்ராம் பார்கவா அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்

ரயில்வே மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறையில் மாணவர்கள் நோயாளிகள் மற்றும் மாற்றுத் திறனளிகள் தவிர மற்றவர்களுக்கு கட்டணச் சலுகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தனியார் துறையில் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிவதை மாநில அரசுகள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

இவ்விரு வகை பணிகளிலும் ஊழியர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்த ஏதுவாக வாராந்திர பணிப்பட்டியல்களை அனைத்து துறை தலைவர்கள் தயாரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மத்திய நகர்ப்பற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்தார்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட மாஹே பிராந்தியத்தில் மூதாட்டி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் மாஹேயில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் மண்டல நிர்வாகி திரு அமன் ஷர்மாவுடன் இவர்கள் ஆலோசனை நடத்தினர் மேலும் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின்போது மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் உடனிருந்தார் பின்னர் முதலமைச்சர் திரு

மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நிறுவப்பட்டு பரிசோதைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி கூறினார் கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக கண்டறியப்பட்ட மூதாட்டி மாஹே அரசு மருத்துவமனையின் தனிமை வார்டில் தற்போது குணமடைந்து வருவதாகவும் மூதாட்டியின் மருமகள் உட்பட அவருடன் தொடர்பில் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்தி வைக்கப் பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

நோய் பரவாமல் தடுப்பதற்கான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு மாஹே பகுதி மக்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு அளித்து வருவதாக அவர் கூறினார்

நாராயணசாமி தெரிவித்தார்

மாநில அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் பரவாமல் கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினர் வழங்கும் ஆலோசனைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளது புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுக்கான பரோல் அனுமதியும் கைதிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கான அனுமதியும் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் வராமல் தடுப்பதற்கான மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் அறிவுறுத்தல்களை புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளும் கடைபிடிக்க வேண்டும் என வருவாய்த்துறைச் செயலும் மாவட்ட குற்றவியல் நீதிபதியுமான டாக்டர் அருண் அறிவுறுத்தியுள்ளார் அனைத்து துறைகளும் சட்டம் ஒழுங்கு மற்றும் இதர அத்தியாவசிய சேவைகளின் பராமரிப்பு தொடர்பாக அன்றி வழக்கமான இதர கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பொதுவாழ்க்கையில் உள்ள அனைவரும் அவசியமற்ற முறையில் பொதுமக்களை கூட்டுவதையோ அல்லது சந்திப்பதையோ தவிர்க்க வேண்டும் என சட்டப்பேரவைச் ராயர் கேட்டுக்கொண்டுள்ளார் இவர்கள் இந்த விவரங்களை தங்களின் தொகுதி மக்களுக்கும் தொலைபேசி மற்றும் சமுக ஊடகங்கள் மூலம் எடுத்துக் கூறி பாதுகாப்புடன் இருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சுற்றறிக்கை ஒன்றில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து முன்னிலையில் ஆஜராகி கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் பேரவைத் தலைவர் அனுப்பியுள்ள நோட்டீசுக்கு பதில் அளிக்க கூடுதல் அவகாசம் கோரினார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் காரணமாக இன்றைய தினம் தமது வழக்கறிஞர்கள் சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு வரஇயலவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வேண்டுகோளை பரிசீலித்து முடிவு சொல்வதாக திரு தனவேலுவிடம் பேரவைத் தலைவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் நிலவரம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நோய்த் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு

இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் சமூக நோய்த் தொற்றாக மாறவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது

புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் ஆய்வு செய்தார்